மனோகர் லால் கட்டார் இன்று பதவியேற்கிறார் ஜனநாயக் கட்சியின் திரு துஷ்யந்த் ஐனதா சவுதாலா துணை முதலமைச்சராக பதவியேற்கவுள்ளார்

பிரதமரின் இந்த உரை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும் அகில இந்திய வானொலியின் இணையதளம் மொபைல் செயலி பிரதமர் அலுவலகம் மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் யூ டியூப் அலைவரிசைகளிலும் இந்த உரை இடம்பெறும் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அந்தந்த மாநில மொழிகளில் அதன் மொழியாக்கம் ஒலிபரப்பப்படும் பிரதமர் உரையின் மொழியாக்கம் இன்று இரவு எட்டு மணிக்கு அகில இந்திய வானொலியில் மறு ஒலிபரப்பு செய்யப்படும் ஹரியானா மாநில முதலமைச்சராக திரு மனோகா லால் கட்டார் இன்று இரண்டாவது முறையாக பதவியேற்கிறார் அவருடன் துணை முதலமைச்சராக ஜனநாயக் ஜனதா கட்சியின் தலைவர் துஷ்யந்த் கவுதாலா பதவியேற்கவுள்ளார் திரு மனோகர் லால் கட்டார் நேற்று அம்மாநில ஆளுநர் திரு சத்யதேவ்நாராயண் ஆர்யாவைவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் இதை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் ஆட்சியமைக்க வருமாறு அவருக்கு அழைப்பு விடுத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மனோகர் வால் கட்டார் சில அமைச்சர்கள் தம்முடன் பதவியேற்க உள்ளதாக தெரிவித்தார் எளினும் அமைச்சரவையில் எத்தளை பேர் இடம்பெறுவார்கள் என்பதை அவர் கூறவில்லை ஜனநாயக ஜனதா கட்சியுடன் இணைந்து அவர் கூட்டணி ஆட்சி அமைக்க உள்ளார்

முன்னதாக நேற்று நடைபெற்ற பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் சட்டப்பேரவை கட்சி தலைவராக திரு மனோகர் லால் கட்டார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இக்கூட்டத்தில் அக்கட்சியின் மத்திய பார்வையாளர்களாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கள் பிரசாத் மற்றும் பிஜேபியின் பொதுச் செயலாளர் திரு அருண் சிங் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ரவிசங்கர் பிரசாத் ஹரியானாவில் நிலையான நேர்மையான மற்றும் திறன்மிக்க அரசு நிர்வாகத்தை பிஜேபி தலைமையிலான கூட்டணி அரசு வழங்கும் என்றார்

ஜனநாயக் ஜனதா கட்சி வேட்பாளர்கள் பத்து இடங்களிலும் சுயேட்சை உறுப்பினர்கள் ஏழு இடங்களிலும் வெற்றி பெற்றனர் மகாராஷ்டிராவில் பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக உள்ளது என்றும் பிஜேபி தலைமையிலான கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கும் என்றும் அந்த மாநில முதலனமச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் கூறியுள்ளார் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மும்பையில் கட்சித் தொண்டர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் பிஜேபி சிவசேனா கூட்டணிக்கு பெரும்பான்மை பலத்தை கொடுத்து மக்கள் தெளிவான தீர்ப்பை வழங்கியுள்ளனர் என்றார் தீபாவளி முடிந்த பின்னர் புதிய அரசு அமைக்கும் நடவடிக்கைகள் தொடங்கும் என்றும் பிஜேபியின் புதிய சுட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்று அதில் சட்டப்பேரவைக் கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேபி சுட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் வரும் புதன் கிழமை மும்பையில் நடைபெறும் என்று கட்சியின் மாநிலத் தலைவர் திரு சந்திரகாந்த் பாட்டீல் அறிவித்துள்ளார் அன்றைய தினமே தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் தமது சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது இதில் அக்கட்சியின் தலைவர் திரு ஷரத் பவாரும் பங்கேற்கவுள்ளார் இதனிடையே சிவசேனா கட்சி சார்பில் புதிய சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் கூட்டம் மும்பையில் நேற்று நடைபெற்றது கூட்டத்திற்குப்பின் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் சுட்டப்பேரவை உறுப்பினர் திரு பிரதாப் சர்நாயக் புதிய அரசு அமைக்க உரிமை கோருவதற்கு முன்பாக சுமான அதிகாரப்பகிர்வு தொடர்பாக பிஜேபி எழுத்துப்பூர்வமான உறுதிமொழி வழங்க வேண்டும் என்று தங்களது கட்சியின் தலைவர் திரு உத்தவ் தாக்ரே வேண்டுகோள் விடுத்திருப்பதாக தெரிவித்தார் உலக வங்கியின் தலைவர் திரு டேவிட் மல்பாஸ் நேற்று புதுதில்லியில் பிரதம் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார்

இந்நிகழ்ச்சியில் பிரதமரும் கலந்து கொண்டார் மத்திய நிதியமைச்சா் திருமதி நிாமலா சீதாராமனையும் உலக வங்கி தலைவா் திரு டேவிட் மல்பாஸ் தலைமையிலான குழு சந்தித்து பேசியது

இதுதொடர்பாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் சர்க்கரை ஆலைகள் வங்கிகளிடமிருந்தும் நிதி நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுள்ள கடனை மறுசீரமைக்க வேண்டும் என்றும் இதற்கான அறிவிப்புகளை விரைவாக வெளியிட உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் திவால் சுட்டத்தின்படி கடுமையான நடவடிக்கைகளை விவசாயிகள் மீது எடுக்கக்கூடாது என மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் அரபிக் கடலின் கிழக்கு மத்திய பகுதியில் அதிதீவிர புயலாக மையம் கொண்டுள்ள கியார் புயல் மேலும் வலுவடையக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒமன் நோக்கி செல்லக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மகாராஷ்டிராவின் ரத்னகிரி சிந்துதூர்க் ஆகிய மாவட்டங்களிலும் கோவாவிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா மற்றும் தெற்கு குஜராத் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்குள் செல்லவேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது

தீமையை நன்மை வென்றதை குறிக்கும் வகையில் கொண்டாடப்படும் இப்பண்டிகையின்போது லட்சுமி பூஜை செய்து மக்கள் வழிபடுகின்றனர் இப்பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கைய நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் அவநம்பிக்கையை நம்பிக்கை வென்றதையும் இருளை ஒளி வென்றதையும் இப்பண்டிகை குறிப்பதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் மக்கள் வாழ்வில் இந்த தீபாவளி மகிழ்ச்சியை கொண்டுவரட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கைய நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் தீபங்களின் திருவிழாவான இந்த விழா நன்மையின் வலிமையை எடுத்துரைக்கிறது என்று கூறியுள்ளார் உண்மையும் நேர்மையும் முடிவில்லாதது என்பதை இப்பண்டிகை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்

ஆயோத்தி நகரில் சரையூ நதிக்கரையில் தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக இந்த விளக்குகள் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது கடந்த ஆண்டு மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டன இலங்கையில் ராவணனை வென்று தாம் பிறந்த இடமான அயோத்திக்கு ராமர் திரும்பியதை நினைவுக்கூறும் வகையில் விளக்குகள் ஏற்றி வழிபாடு நடத்தப்படுகிறது ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் நேற்று மாலை நடத்திய தாக்குதலில் மத்திய ரிசர்வ் காவல் படை வீரர்கள் ஆறு பேர் காயமடைந்தனர் ஸ்ரீநகரில் கரள் நகர் காவல் நிலையத்தின் அருகே உள்ள சோதனைச் சாவடிகள் மீது கையெறி குண்டுகளை வீசி தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் காயமடைந்த வீரர்கள் அனைவரும் அருகில் உள்ள மருத்துவமளையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இருவர் பலத்த காயமடைந்திருப்பதாகவும் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

பாரீஸ் பருவநிலை மாநாட்டு ஒப்பந்தத்தின்படி வளர்ந்த நாடுகள் செயல்டட வேண்டும் என்று பேசிக் அமைப்பில் இடம்பெற்றள்ள பிரேசில் தென்னாப்பிரிக்கா இந்தியா சீனா கேட்டுக்கொண்டுள்ளன சீனத் தலைநகர் பெய்ஜிங்கில் இந்த நாடுகளின் அமைச்சர்கள் நிலையிலான இரண்டு நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் இந்தியா சார்பில் சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் பங்கேற்றார் பேசிக் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் உட்பட பல்வேறு வளரும் நாடுகள் பலதரப்பட்ட சாவல்களை சந்தித்து வருவதாக கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர்கள் தெரிவித்தனர் தங்களது நாடுகளின் சூழலுக்கேற்ப பருவநிலை செயல்திட்டத்தை இந்த நாடுகள் செயல்படுத்தி வருவதாக அவர்கள் கூறினர் கூட்டத்தின் முடிவில் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள உலக அளவில் கூட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது வளர்ந்த நாடுகள் வளரும் நாடுகளுக்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது

ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெற்ற அதிகபடியான எஃகு தேவை தொடர்பான அமைச்சள்கள் நிலையிலான கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியாவின் அடிப்படை கட்டமைப்பால் எஃகின் தேவை அதிகரித்துள்ளதாக தெரிவித்தாா்

பிரெஞ்ச் ஒப்பன் பேட்மின்டன் போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணை இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது